நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறதி செய்ய சம்பந்தப்பட்ட அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியுஷ் கோயல் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகநிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

நாளை காணும் பொங்கலை ஒட்டி புதுவை தமிழகத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீர்வளத்தை பாதுகாக்க மத்திய அரசு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்சகரி தெரிவித்துள்ளார்

தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய திரு கட்கரி நீரை சேமிக்கும் வகையில் புதிய வேளாண் சாகுபடி முறையை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றார் சிறுபாசன முறைகள் விவசாயத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார் சிறுபாசன முறைகளும் நவீன விவசாயமும் என்ற தலைப்பிலான இந்த சர்வதேச கருத்தரங்கிற்கு மத்திய நீர்வள மற்றும் கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது சிறுபாசன முறைகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியதன் அவசதியத்தை வலியுறுத்தும் கண்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த்து

குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு நிதின் பட்டேலை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட இந்த குழுவில் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா பஞ்சாப் மற்றும் உத்திரப் பிரதேச மாநில நிதி அமைச்சர்களும் கோவாவின் கிராமப்புற வளர்ச்சி அமைச்சரும் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர் இந்தக் குழு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான திட்டத்தை பரிந்துரை செய்வதோடு வரி விகிதம் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிசெய்ய ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில்வே போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் ரயில்வே பாதுகாப்பு குறித்த அகில இந்திய கருந்தரங்கு ஒன்றில் இன்று புதுடெல்லியில் பேசிய அவர் ரயில்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய நவீன தொழல் நுட்பத்தையும் சாதனங்களையும் பயன்படுத்த அரசு விரும்புவதாக கூறினார் ரயில்வே காவல் படையினருக்கு போதிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு

ரயிலில் பயணிக்கும் சாதாரன குடிமக்களுடன் பாதுகாப்பு படையினர் நட்புடன் பழகவேண்டும் என்றும் அவர் கூறினார் ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்கு தேவையான மற்றும் அனைத்து உதவிகளையும் தமது அமைச்சகம் வழங்கும் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் கர்நாடகாவில் இரண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கி கொண்டதால் தமது அரசுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு

குமாரசாமி தெரிவித்துள்ளார் பெங்களுரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது அரசு வலுவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு வேணுகோபால் கர்நாடகத்தின் தற்போதைய அரசியல் நிகழ்வுகளுக்கு பிஜெபியே காரணம் என்று குற்றம் சாட்டினார் அரசை கவிழ்க்கு பிஜேபி மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பலிக்காது என்றம் அவர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தி உள்ளார் மீனவர் படுகொலை குறித்து இலங்கை கடற்படையினர் மீது இந்தியா வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டைனை பெற்றுத் தரவேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

சொசைட்டி கல்லூரி ஆசிரியர்களும் அரசு கல்லூரி ஆசிரியர்களைப் போலவே பணிசெய்வதால் அவர்களுக்கு இந்த ஊதிய உயர்வை மறுக்க கூடாது என்று அவர் கூறியுள்ளார்

ஓரே வேலைக்கு ஓரே ஊதியம் என்ற அடிப்படையில் அரசு இதை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளான இன்று வேளாண் பணிகளில் முக்கியப் பங்கு வகிக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் இன்று புதுவை தமிழகம் உட்பட தமிழ் கூறும் நல் உலகம் எங்கும் வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது கிராமப்புறங்களில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி நன்கு அலங்கரித்து மண்பானையில் பொங்கலிட்டு படையல் செய்து மக்கள் வழிபட்டனர் புதுவை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கால்நடைகளை பாராமரிக்கும் கோசாலைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன புதுவையில் கருவடிக்குப்பம் உள்ளிட்ட வேறுபல இடங்களில் உள்ள கோசாலைகளில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைசெய்யப்பட்டு குயிலாப்பாளையம் மற்றும் பண்டசோழநல்லுர் உள்ளிட்ட பல கிராமங்களில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது பல கிராமங்களில் மாட்டு வண்டிப் போட்டி மற்றும் ரேக்லா போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டில் தஞ்சை பெரியகோவிலில் மகா நந்தீஸ்வரருக்கு காய்கறிகள் இனிப்புகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது

இந்த நிகழ்ச்களில் பெரும் அளவில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் கலந்து கொண்டனர் மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக் கட்டு போட்டியில் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்நாளை கல்யாணம் ஆகாத கன்னிப் பெண்கள் கனுப்பிடி வைத்து கொண்டாடினர் உடன்பிறந்த சகோதரர்கள் நன்மைக்காக இந்த நாளை இவர்கள் அனுசரித்தனர் மஞ்சள் குங்குமத்துடன் கலந்தசாதத்துடன் பொங்கலையும் வைத்து காகங்களுக்கு அவர்கள் படையலிட்டனர் சகோதரர்களும் இந்த நாளை கொண்டாடிய தங்களது சகோதரர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான நாளை காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது புதுவை மற்றும் தமிழகத்தில் மக்கள் கிராமங்களில் இருந்து நகர்ப்புற சுற்றுலா மையங்களுக்கு அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தீவிரப்படுத்தி உள்ளன புதுவையில் கடற்கரை சாலை பாரதிப்பூங்கா அரவிந்தர் ஆசிரம்ம் மணக்குள விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட இடங்களுக்கு ஏராளமானோர் வரக்கூடும் என்பதால் காவல்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் காவல்துறை சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பிறந்தநாள் ஆண்டுவிழா இன்று புதுவை தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாப் பட்டது புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு சமுகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று மதுவிற்பனை தடை செய்யப்பட்டிருந்தது திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் சிலைக்கு தமிழக அமைச்சர்களும் தமிழ் அறிஞர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு புதுவை தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளார் திருவள்ளுவரின் கொடையான திருக்குறள் தொடர்ந்து மனித குலத்திற்கு வழகாட்டியாக திகழும் என்று அவர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜி ராமச்சந்திரனின் பிறந்த நாள் நாளை புதுவையில் கொண்டாடப்படுகிறது அரசு சார்பில் நாளை காலை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அமரர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாரயாணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற மற்றும் நாடளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர் கொசுக்களால் பரவும் மலேரியா டெங்கு சிக்கன் குனியா போன்றநோய்களை கட்டுப்படுத்த அரசு உறுதி கொண்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பல இடங்களில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்கள் இரவு நேரத்தில் உரைபனி தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீர்வளத்தை பாதுகாக்க மத்திய அரசு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறதி செய்ய சம்பந்தப்பட்ட அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியுஷ் கோயல் கூறியுள்ளார்

பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் புதுவை தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது நாளை காணும் பொங்கலை ஒட்டி புதுவை தமிழகத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன